நி வரும் மக்களவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யுமாறு தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொண்டுள்ளன

இனி விரிவான செய்திகள் தப்பியோடிவிட்ட வர்த்தக பிரமுகர் விஜய் மல்லையாவை விசாரணைக்காக இந்தியாவுக்கு அனுப்ப இங்கிலாந்து உள்துறை அமைச்சர் திரு சஜ்ஜித் ஜாவித் உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கில் அனைத்து விஷயங்களையும் பரிசீலித்த பிறகு மல்லையாவை இந்தியாவுக்கு அனுப்பும் உத்தரவில் திரு ஜாவித் நேற்று முன்தினம் கையெழுத்திட்டதாக இங்கிலாந்து உள்துறை அலுவலகம் தெரிவித்தது இந்த உத்த்ரவு மல்லையாவை இந்தியா கொண்டுவரும் இந்திய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று கருதப்படுகிறது தம்மை விசாரணைக்காக இந்தியா அனுப்புவதற்கு எதிராக மல்லையா தொடர்ந்த வழக்கில் முதன்மை மாஜிஸ்டிரேட்டின் தீர்ப்பு இங்கிலாந்தின் உள்துறை அமைச்சருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது

ஜாமீனில் உள்ள மல்லைபா உயர்நீதிமன்றத்தில் மேல் முறையீட்டு மனு தாக்கல் செய்யும் நடவடிக்கையை தொடங்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து உள்துறை அமைச்சரின் உத்தரவை இந்தியா வரவேற்றுள்ளது மல்லையாவை இந்தியாவுக்கு அனுப்புவது குறித்த சட்ட நடவடிக்கை விரைவில் முடிவடையும் என எதிர்பாள்ப்பதாக வெளியுறவு அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன வங்கி மோசுடி மற்றும் கருப்பு பணத்தை மாற்றிய குற்றங்களில் மல்லையா சதிச் செயலில் ஈடுபட்டார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சாரதா நிதி நிறவன மோசடி தொடர்பாக சிபிற விசாரணைக்கு மேற்குவங்க அரசு ஒத்துழைக்கும்படி உத்தரவிடக்கோரி உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்துள்ளது இந்த மலு மீது இன்று விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது விசாரணைக்கு மாநில காவல்துறை தடையாக இருப்பதாகவும் தடயங்களை அழிப்பதாகவும் அந்த மனுவில் சிபிஐ குற்றம்சாட்டியுள்ளது

சிபிஐ சார்பில் ஆஜான தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா மேற்குவங்கத்தில் அசாதாரணமான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறி அவசர விசாரணை தேவை என்று கூறினார் எனினும் உச்சநீதிமன்றம் விசாரணை இன்று நடைபெறும் என்று அறிவித்துவிட்டது சென்ற ஞாயிற்றுக்கிழமையன்று கொல்கத்தா காவல்துறை ஆணையாளர் திரு ராஜீவ்குமார் இல்லத்திற்கு விசாரணைக்கு என வந்த சிபிஐ குழுவினா் சிறிது நேரத்திற்கு கைது செய்யப்பட்டனா் சாரதா நிதிநிறுவன ஊழல் வழக்கு தொடர்பாக கொல்கத்தா நகர காவல்துறை ஆணையாளர் திரு ராஜீவ்குமாரிடம் விசாரணை நடத்த சிபிஐ முயற்சி செய்ததையடுத்து அம்மாநில அரசு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது இந்த மனுவை உடனடியாக விசாரிக்க கொல்கத்தா உயா்நீதிமன்ற நீதிபதி திரு சிவகாந்த் பிரசாத் நேற்று மறுத்துவிட்டார் மாநில காவல்துறை அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியது தொடர்பாக உயா்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையிலும் சிபிஐ திரு ராஜீவ்குமாரின் வீட்டிற்குள் நுழைந்து விசாரிக்க கோரியதாக மேற்குவங்க தலைமை வழக்கறிஞர் கிஷோர் தத்தா உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார்

சிபிஐ சார்பில் ஆஜரான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் கவுசிக் சந்தா இந்த தடை ஆணை பிக்தான் நகர் துணை ஆணையாளர் மற்றும் இரண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று கூறினார் மேலும் சிபிஐ இது குறித்து உச்சநீதிமன்றத்தை அணுகியிருப்பதால் மாநில அரசின் இந்த மனுவுக்கு அவசியம் ஏதுமில்லை என்றும் அவர் தெரிவித்தார் புற்றுநோயை முன்கூட்டியே கண்டுபிடித்தால் இந்த நோய்க்கு குறைந்த செலவில் சிகிச்சை அளித்தல் ஆகியவற்றில் அரசு உறுதியுடன் இருப்பதா பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலக புற்றநோய் தினத்தை முன்னிட்டு நேற்று அவர் வெளியிட்ட டுவிட்டர் செய்தியில் ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்கள் தரமான மருத்துவ பராமரிப்பை வழங்குவதிலும் புற்றுநோய் அற்ற வாழ்க்கையை உறுதி செய்வதிலும் முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் புற்றுநோயை எதிர்த்து போராடி வருபவர்களுக்கு தமது வணக்கங்களையும் மரியாதையையும் தெரிவித்து கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் புற்றுநோய் சிகிச்சை தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்போருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் அவா்களது முயற்சிகள் ஆரோக்கியமான உலகத்தை உறுதிசெய்ய மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறினார்

லக்னோவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கும்பமேளா வெற்றிகரமாக நடைபெற்று வருவது மாநிலத்தின் பெருமைய உயர்த்தி இருப்பதாகவும் கற்றுவாவும் வேலைவாய்ப்பு உயர்ந்திருப்பதாகவும் கூறினா் கும்பமேளாவுக்காக எடுக்கப்பட்ட அடிப்பளட வசதி மேம்பாடு நகரை அழகுபடுத்ததல் போன்ற நடவடிக்கைகள் உலகெங்கிலுமிருந்து யாத்திரிகர்களை கவர்ந்திருப்பதாக கூறினார் இந்த முறை சாதனை அளவாக மிகப்பெரிய எண்ணிக்கையில் யாத்ரிகர்கள் வந்து புனித நீராடி இருப்பதாக அவர் கூறினார்

உத்தரபிரதேச சுட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று மாநில ஆளுநர் ராம்நாயக் உரையுடன் தொடங்குகிறது ஆளுநர் சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவையின் கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

பட்ஜெட் குறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய உத்தரபிரதேச மாநில நிதியமைச்ச் திரு ராஜேஷ் அகர்வால் இந்த வகையில் மத்திய அரசு வழிகாட்டியிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் சமுதாயத்தின் ஒவ்வொரு பிரிவினரின் எதிர்பாா்ப்புகளும் பட்ஜெட்டில் இணைக்கப்பட்டிருக்கும் என்றும் கூறினாா்

வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பாக வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளன காங்கிரஸ் கட்சியின் குலாம்நபி ஆசாத் தெலுங்குதேச கட்சியின் சந்திரபாபு நாயுடு சமாஜ்வாதி கட்சியின் ராம்கோபால் யாதவ் பகுஜன் சமாஜ் கட்சியின் சத்தீஷ் சந்திர மிஸ்ரா தேசிய மாநாட்டு கட்சியின் உமா அப்துல்வா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி ராஜா திரிணாமுல் காங்கிரசின் டெரக் ஒ ப்ரையன் தேசியவாத காங்கிரசின் மஜீத் மேனன் ஆகியோர் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை விடுத்தனர்

பேரிடர் அபாய மேலாண்மை மத்திய குழு அமைப்பதன் அவசியம் குறித்தும் அவர்கள் விவாதிப்பார்கள் புதுதில்லியில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் இந்த செயல்திட்ட வரைவு உருவாக்கப்படும் ஜம்மு கஷ்மீர் குல்காம் மாவட்டத்தில் கைமோ என்ற இடத்தில் உள்ள காவல்நிலையத்தின்மீது நேற்று பயங்கரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசி தாக்கினார்கள் இந்த குண்டுகள் காவல்நிலைய கட்டிடத்திற்கு முன்பாக வெடித்தன